தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன

மத்திய அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்த உபேந்திர குஷ்வாகாவின் ராஜினாமாவை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்டுள்ளார்

உலகக்கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் மத்திய பிரதேசம் தெலங்கானா மிசோரம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மாநிலங்களின் சுட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் மூன்று மாநிலங்களில் முக்கிய எதிர்க்கட்சியான காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணிக் கட்சிகள் முன்னிலை வகித்து வருகின்றன

இருகட்சிகளும் தற்போதைய நிலவரப்படி சமநிலையில் உள்ளன

மத்திய பிரதேச மாநில முதலமைச்ச் திரு ஷிவராஜ் சிங் சௌகாள் புத்னி தொகுதியில் முன்னிலையில் உள்ளா்

சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் டாக்டர் ராமன் சிங் ராஜ்நந்த் காவோன் தொகுதியில் முன்னணி வகிக்கிறார்

தெலங்கானாவில் ஆளும் தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி கட்சி ்மீன்டும் ஆட்சியை தக்க வைத்து கொண்டுள்ளது

ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்றும் யார் முதலமைச்சர் என்பது குறித்து கட்சி தலைவா் ்திரு ராகுல்காந்தி முடிவு செய்வாா் என்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவா் திரு அசோக் கெலாட் தெரிவித்தார்

தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சிக்கு முன்னிலை கிடைத்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார்

ஐந்து மாநில தேர்தல்களின் முடிவுகளையும் முன்னணி விவரங்களையும் அழிந்து கொள்வதற்கு தேர்தல் ஆணையம் விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளது

காலை எட்டு மணியிலிருந்து இந்த இணையதளத்தில் விவரங்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒன்பதாவது மற்றும் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது

அசாமில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இரண்டாம்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது

வாக்குகள் நாளை எண்ணப்படும் நாடாளுமன்றத்தில் மக்கள் தொடர்புடைய எந்த ஒரு விவகாரத்தையும் குறித்து விவாதிக்க அரசு தயாராக உள்ளதாக பிரதமா் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறாா் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளா்களை சந்தித்த அவா் குளிகால கூட்டத்தொடரை வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனைத்து கட்சிகளையும் அவர் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று காலை தொடங்கியது மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் மக்களவையின் முன்னாள் தலைவர் சோம்நூத் சாட்டர்ஜி நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சள் அனந்தகுமாா் மற்றும் மறைந்த சில உறுப்பினா்களுக்கு இன்று நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது மக்களவைதலைவா் திருமதி சுமித்ரா மகாஜன் இரங்கல் குறிப்புகளை வாசித்தபின்னா் அவை உறுப்பினர்கள் எழுந்து நின்று இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்தினர் மாநிலங்களைவியல் அவைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு இரங்கல் குறிப்புகளை வாசித்தபின்னர் அவை உறுப்பினர் இரண்டு நிமிடம் எழுந்து நின்று அஞ்சலி செலுத்தினர் மறைந்த உறுப்பினர்களுக்கு மரியாதை தெரிவிக்கம் விதத்தில் இரு அவைகளும் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டன

நான்கு நாள் அரகமுறை பயணமாக மியான்மருக்கு சென்றுள்ள குடியரகத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்துக்கு அந்நாட்டு அதிபர் மாளிகையில் பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது இன்று காலை அங்கு நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் அவர் அதிபர் மாளிகையிலிருந்த விருந்தினர் புத்தகத்தில் கையெழுத்திட்டார் மியான்மர் அதிபர் யூ வின் மின்ட் உடன் நை பி தாவில் அவர் இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார்

அந்நாட்டு நீதிபதிகள் மற்றும் நீதித்துறை தொடர்பான அலுவவர்களுக்கு பயிற்சியளிக்கும் உடன்பாட்டிலும் இருநாடுகளும் கையெழுத்திட்டுள்ளன

மத்திய அமைச்சரவையிலிருந்து நேற்று ராஜினாமா செய்த திரு உபேந்திரா குஷ்வாகாவின் ராஜினாமாவை குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக்கொண்டார் பிஜேபியுடன் கூட்டணி வகித்த ராஷ்டிரிய லோக் சம்தா கூட்சியின் தலைவர் திரு உபேந்திரா நேற்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு தமது ராஜினாமா கடிதத்தை அனுப்பிவைத்தார் பாலியல் வன்முறையால் பாதிக்க்ப்பட்டவர்களின் பெயர் விவரங்களை வெளியிடக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மறைமுகமாகவும் கூட இந்த விவரங்கள் வெளியிடப்படக்கூடாது என்று பத்திரிக்கைகள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பாக இளம் வயது சிறுமியர் பாலியல் வன்முறைக்கு ஆளாக நேரிட்டால் அது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை பதிவு செய்யவேண்டும் என்றும் அதனை வெளியிடக்கூடாது என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்டவா்களை தீண்டத்தகாதவா்களாக நடத்துவது தரதிஷ்டவசமானது என்று நீதிமன்றம் கவலை வெளியிட்டுள்ளது தேசிய ஒய்வூதிய திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அமைச்சரவை முடிவு செய்திருப்பதாக மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார்

இதனையடுத்து நிதியிலிருந்து பெறப்படும் மொத்த தொகைக்கும் வருமான வரி விலக்கு கிடைப்பதாக அவர் தெரிவித்தார் மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய நிதியம் முதலீடு முறைகள் ஆகியவற்றை தெரிவு செய்துக்கொள்ளும் உரிமை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் வங்கிக்கடன் முறைகேட்டில் குற்றம் சாட்டப்பட்ட தொழிலதிபர் விஜய் மல்லையாவை இந்தியாவிற்கு கொண்டுவர இங்கிலாந்து அரசுடன் தொடர்ந்து ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளட்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது புதுதில்லியில் செய்தியாளா்களை சந்தித்த வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடா்பாளா் திரு ரவிஷ் குமார் இங்கிலாந்து உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை வரவேற்பதாக கூறினார்

மும்பையில் நேற்று உஜ்வாவா மாநாட்டில் உரையாற்றிய அவர் பிரதமர் உஜ்வாவா திட்டம் சவ்பாக்யா திட்டம் போன்றவை மகளிருக்கு அதிகாரம் அளித்து சமூதாய மாற்றத்தை கொண்டு வந்திருப்பதாக குறிப்பிட்டார்

இங்கிலாந்து பிரான்ஸ் அணிகள் காலிறுதி போட்டியில் விளையாட நேற்று தகுதி பெற்றன